திமுக தலைவராக திரு மு க ஸ்டாலின் ஒருமனதாக நாளை தேர்வு செய்யப்படவுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தோதல் சீாதிருத்த நடவடிக்கைகள் தொடா்பாக தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் இன்று கூட்டிய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்ததாக தலைமை தோ்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் கூறியிருக்கிறார் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்குப் பதிவாக வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவருவது சியானதல்ல என்றும் இதனால் கள்ள ஒட்டுப் போடுவது அதிகரிக்கும் என்று சில கட்சிகள் தெரிவித்ததாகக் கூறினார் தேர்தலை நேர்மையாக நடத்துவது குறித்து பல்வேறு கட்சிகளும் தெரிவித்துள்ள கருத்துக்களை பரிசீலித்து ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார்

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வசதிவுடன் கூடிய எந்திரங்களின் செயல்பாட்டில் சில கட்சிகள் சந்தேகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான ஐயங்களை தேர்தல் ஆணையம் போக்க வேண்டுமென்றும் அக்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன கணினி வழி குற்றங்களை தடுத்து நிறுத்த நாட்டில் உள்ள காவல்துறையின் அனைத்து பிரிவுகளும் சைபர் தடையவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

கற்றுச்சூழலை பாதுகாக்க தனியார் துறையினரும் பாதுகாப்புப் படையினரும் இணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ காவல்துறையை நவீனமயமாக்குவது அவசியம் என்று குறிப்பிட்டார்

உயிரி எரிபொருளால் இயக்கப்படும் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த முதல் விமானம் தில்லி இந்திராகாந்தி சா்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியது சோதனை அடிப்படையில் டேராடூனிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் தில்லியில் இறங்கியபோது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அசைச்சள் திரு நிதின் கட்கரி பெட்ரோலியத்துறை அமைச்ச் திரு தர்மேந்திர பிரதான் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்ச் திரு சுரேஷ் பிரபு உள்ளிட்டோர் வரவேற்றனா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சா் திரு நிதின்கட்கரி கப்பல் துறையில் மெத்தனால் எரிபொருளை பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகக் கூறினார் உயிரி எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தையும் பெருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் இது குறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் மாற்று எரிபொருளை ஊக்குவிப்பதற்கான முக்கிய நடவடிக்கை இது என்று கூறியுள்ளார் டேராடூனில் உள்ள இந்திய பெட்ரோலிய நிறுவனம் இந்த உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்குள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பொருளாதார ரீதியில் குறைந்த செலவு பிடிக்கும் ளரிபொருட்களை பயன்படுத்தும் வழிகளை கண்டறிய வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியதற்கு ஏற்ப இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை தஞ்சை கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்டப்பணிகள் குடிமராமத்து திட்டப்பணிகள் உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் சியான முறையில் விரைவாக மக்களை சென்றடைகிறதா என இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்ளீர்செல்வம் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி கடலூர் மாவட்டங்களில் ஒக்கிப் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேருக்கு அவா்களது கல்வித்தகுதியின் அடிப்படையில் பணி நியமான ஆணைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார்

இயற்கைச் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்துக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று மத்திய பழங்குடியினா் நலத்துறை இணை அமைச்சா் திரு சுதா்சன் பகத் கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள மாநில மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வரை இந்த உதவி நீடிக்கும் என்று தெரிவித்தார் கேரளாவை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல பிரதம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் முன்னதாக பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பதிவுகள் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கத்தை கோவையில் அவர் தொடங்கி வைத்தார் திமுக தலைவராக திரு மு க ஸ்டாலின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் தலைவர் பதவிக்கு திரு ஸ்டாவினும் பொருளாளர் பதவிக்கு திரு துரைமுருகனும் தாக்கல் செய்திருந்த வேட்புமலுக்கள் இன்றைய பரிசீலனையில் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அவாகள் இருவரையும் தவிர இந்த பதவிகளுக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர்கள் போட்டியின்றி தோ்வு செய்யப்படுவது உறதியாகியுள்ளதாகவும் கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழுக் கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு க அன்பழகன் திரு மு க ஸ்டாலின் தலைவராக தோ்வு செய்யப்படுவதை முறைப்படி அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார்

இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட மேலும் மூன்று பேரை நீதிமன்றம் விடுவித்துள்ளது

தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு மீனவர் கிராமங்களை தனி கிராம பஞ்சாயத்தாக அறிவிக்கக்கோரிய மனுவுக்கு நான்கு வாரங்களில் பதிலளிக்குமாறு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோரைக் கொண்ட அமா்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதி வழங்குவதை உறுதி செய்யும் சௌபாக்கியா திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தாா் எழை மக்களின் வீடுகளுக்கு இலவசமாக மின்சார இணைப்பு வழங்கும் இந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறா்

ஜகா்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியாவுக்கு இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளது

மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஒட்டப்பந்தயத்தில் சுதாசிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இதன்மூலம் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் வெண்கலப்பதக்கம் வென்றார் ஆடவா் குத்துச்சண்டை போட்டியில் விகாஷ் கிருஷன் பாகிஸ்தானின் தன்வீா அகமதை தோற்கடித்து கால் இறுதிப்போட்டிக்குள் நுழைந்துள்ளது

ஆடவர் ஹாக்கி அணி ஏற்கனவே அரை இறுதிப் போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளது